இந்திய அமெரிக்க வர்த்தக இப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி

நாளைய தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் வியாழக்கிழமை எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும்

ஆளும் பிஜேபி சிவசேனா கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது பகுஜன் சமாஜ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சி வேட்பாளர்களும் நாளைய தேர்தலை சந்திக்கின்றனர்

இம்மாநிலத்தில் பிஜேபி காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது அனைத்து வாக்காளர்களும் தங்கள் வாக்குரிமையை செலுத்துவதற்கான பாதுகாப்பு உள்ளிட்ட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இடைத்தேர்தல் தமிழகத்தில் விக்கிரவாண்டி நாங்குநேரி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவும் நாளை நடைபெறுகிறது

இதனிடையே தமிழகத்தில் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார்நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அலுவலர் திரு

நாங்குநேரி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து எமது நெல்லை செய்தியாளர்

மணிலாவில் இன்று இந்திய வம்சாவளியினரிடம் கலந்துரையாடிய அவர் இந்தியாவில் தயாரிப்போம் திறன்மிகு இந்தியா துாய்மை இந்தியா குடிநீர் இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதிகளவில் பங்களிப்பு அளிக்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார்

நிர்மலா சீதாராமன் இந்திய வேளாண் பொருட்கள் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவற்றிற்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய சந்தை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகக் கூறினார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எ

கு மற்றும் அலுமினிய பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்க அமெரிக்கா முன் வரவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக வாஷிங்டனில் பன்னாட்டு நிதியம் மற்றும் உலக வங்கியின் வருடாந்திர குழு கூட்டத்தில் உரையாற்றியஅவர் இந்தியாவில் நிதி பற்றாக்குறையை சமாளித்து ஸ்திர தன்மையை எட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் உறுதியுடன் செயல்படுத்தி வருவதாக கூறினார்

மேலும் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளநிலையில் நீலகிரி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மலைப்பகுதி மாவட்டங்களில் கனமழைக்கும் உள் மாவட்டங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக அம்மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தொடர் மழை காரணமாக மாநிலத்தின் பெரும்பாலான அணைகள் நிரம்பி வருகின்றன உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

அணை நிரம்பும் தருவாயில் உரிய முன் எச்சரிக்கைக்குப் பின்னர் உபரிநீர் திறந்துவிடப்படும் என பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது

பொதுமக்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நாமக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில் அளிக்கப்படும் காய்ச்சல் தடுப்பு சிகிச்சை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மெஹராஜ் இன்று நேரில் ஆய்வு செய்தார் குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் சுய சிகிச்சை மேற்கொள்ளாமல் உடனடியாக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சை பெற்றுக்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார்

தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒருவார காலமே எஞ்சியுள்ளநிலையில் சேலம் ஆவின் நிறுவனத்தில் இனிப்பு மற்றும் காரவகை பலகாரங்கள் தயாரிப்புப் பணிகள் தீவிரமடைந்துள்ளன இதுகுறித்து சேலம் ஆவின் நிறுவன தலைவர் திரு

அரியலூர் மாவட்டம் விளந்தையில் உள்ள மாவட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினரின்கீழ் இயங்கும் மாணவர் விடுகியில் ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா இன்று ஆய்வு மேற்கொண்டார்

கொல்கத்தா கேரளா பிளாஸ்டர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது